பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பொதுப் பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு

அமைப்புச் சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது

சும்பந்தப்பட்டவர்கள் மீத உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பிஜேபி யின் தேசிய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நிறைவுரையாற்றுகிறார் புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பொது பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலம் கோடிக்கணக்கான இளைஞர்கள் பயனடைவார்கள் என்றார் ஊழலற்ற நிர்வாகத்தை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் மக்களவை தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றிபெறும் என்றும் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த மாநாட்டில் இன்று உரையாற்றினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பெரிய அளவிலான தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றார் மத்திய அமைச்சள் திரு நிதின் கட்கரி பேசுகையில் தீவிரவாதம் மற்றும் நக்ஸவைட்டு பிரச்சினை முழுமையாக கட்டுப்படுத்தப் பட்டிருப்பதாகக் கூறினார் விவசாயிகள் நலன் மற்றும் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் தொடர்பான தீர்மானங்களும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பொது பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சுட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி கூறியுள்ளார் சமூய வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பொதுப்பிரிவு ஏழை மக்களுக்கு இது உதவிடும் என்றார்

மக்களவைத் தேர்தலில் உத்திரபிரதேசத்தில் இணைந்து போட்டியிடப் போவதாக சமாஜ்வாதிக் கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் அறிவித்துள்ளன லக்னோவில் சமாஜ்வாதிக் கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பகுஜன் சமாஜ்வாதிக் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டனர்

இரண்டு தொகுதிகளில் சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி போட்டியிட்ட அமேதி மற்றும் அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி போட்டியிட்ட ரேபரெய்லி தொகுதியில் தங்கள் கூட்டணி போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் கூறினார் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருப்பதாக செல்வி மாயாவதி கூறினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று கஜகஸ்தான் செல்கிறார்

அவர் தலைமை வகிக்கிறார் இந்த மண்டலத்தின் இணைப்பு வசதிகளுக்கு இந்த பேச்சில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தேசிய இளைஞர் தினமாகவும் கடைபிடிக்கப்படும் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் விவேகானந்தரின் கொள்கைகள் தலைமுறை தாண்டி அனைத்து தரப்பினரும் ஏற்றுக் கொள்ளும் வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் விவேகானந்தரின் சிந்தனைகள் இன்றளவும் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் விவேகானந்தரின் சிந்தனைகளை பின்பற்றி இந்தியாவை பல்வேறு துறைகளில் முதன்மை நாடாக உருவாக்குவதற்கு அனைவரும் பாடுபடுவோம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் காலத்திற்கு அப்பாற்பட்டதாக விவேகானந்தரின் சிந்தனைகள் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்ய வாத்தன் சிங் ரத்தோா் தெரிவித்துள்ளாா் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குவதில் பாகிஸ்தானுக்குதான் அக்கறை இல்லை என்று இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் பாகிஸ்தான் தீவிரவாத செயலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகக் கூறினார் தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்திக் கொள்ளாத வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என்பது இந்தியாவின் நிலைபாடு என்றும் அவர் கூறினார் பேச்சு நடத்த விரும்புவதாக கூறும் பாகிஸ்தான் மும்பை மற்றும் பாதான்கோட் தாக்குதல் சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை ஏன் எடுக்க வில்லை என்று கேள்வி எழுப்பினார் தளட செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார்

புதுதில்லியில் உள்ள பிரமர் பிரதமர் இல்லத்தில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனைக்கூட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மின்னணு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது நாட்டிலேயே தமிழகத்தின்தான் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக முன்னோடித் திட்டங்களின் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சள் திரு கே ஏ செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார் இன்று ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு புதிய சீருடை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகத் தெரிவித்தார் தனியார் பள்ளிகளை விஞ்சும் அளவுக்கு இந்த சீருடைகள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

வகுப்பறைக்கு ஒருநாள் செல்லாவிட்டாலும்கூட அங்கு நடத்தப்பட்ட பாடங்களை இணையதளம் வாயிலாக கற்பதற்கு ஏதுவான திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர்

சிறப்புப் பேருந்துகளில் பயணம் செய்வதற்காக இதுவரை ஒன்றரை வட்சத்திற்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் இதன்மூலம் ஏழு கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக வருவாய் கிடைத்துள்ளதாக அரசு போக்குவரத்துக் கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விபத்து மற்றும் நீரில் மூழ்கியதில் உயிரிழந்த இவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உடனடியாக பணம் வழங்கப்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் தனியார் நிறுவனங்களுக்கு சவால்விடும் வகையில் அதிவேக இணையதள சேவையை பி எஸ் என் எல் வழங்கி வருவதாக அதன் முதன்மை பொது மேலாளர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார் கிருஷ்கிரியில் இந்த நிறுவனத்தின் அதிவேக இணையதள சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நாள்தோறும் மேம்பட்ட சேவையை பி எஸ் என் எல் வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

புவனேஸ்குமார் மற்றும் குல்தீப் யாதவ் தலா இரண்டு விக்கெட்களை வீழ்த்தினர்

பிரீமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் ஐதராபாத் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது